இரு நாடுகளுக்கும் இடையேபல்வேறுஒப்பந்தங்களும் கையெழுத்தாகவுள்ளன

பிரதமர் இந்தியவானொலியில் நாளைமாலை ஆறு மணிக்குஒலிபரப்பாகிறது இந்தியாவில் கரோணாவைரஸினால் யாரும் பாதிக்கப்படவில்லைஎன்றுமத்தியஅரசுகூறியுள்ளது

புதுதில்லிவந்தபிரேசில் அதிபருக்குகுடியரசுதலைவர் மாளிகையில் இன்றுவரவேற்பு நேற்று அளிக்கப்பட்டது

இருதரப்பு உறவுகளில் புதியவாய்ப்புகளைஏற்படுத்துவதுகுறித்துவிவாதிக்கப்பட்டதாகஅமைச்சர் தெரிவித்தார்

இதனையொட்டிகுடியரசுத் தலைவா் திருராம்நாத் கோவிந் நாட்டுமக்களுக்கு இன்று இரவு ஏழு மணிக்குஉரையாற்றுகிறார் நாட்டில் உள்ளஅனைத்துவானொலிமற்றும் தொலைக்காட்சிஅலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் குடியரசுத் தலைவரின் ஹிந்திஉரைமுடிந்தவுடன் அதன் ஆங்கிலமொழியாக்கம் ஒலிபரப்பாகும் மாநிலமொழிகளில் குடியரசுத் தலைவரின் உரை இன்று இரவு ஒன்பதரைமணிக்குஒலிபரப்பாகும் தினத்தையொட்டிவிரிவானகொண்டாட்டங்களுக்குநாடுமுழுவதும் குடியரசுத் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன புதுதில்லியில் நாளைநடைபெறவுள்ளநிகழ்ச்சியில் முப்படைகளின் அணிவகுப்பைகுடியரசுத் தலைவா் திருராம்நாத் கோவிந்த் ஏற்றுக் கொள்கிறார்

குடியரசுதினகொண்டாட்டங்களையொட்டிநாடுமுழுவதும் பாதுகாப்பும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது தமிழகஆளுநர் திருபன்வாரிலால் புரோஹித் குடியரசுதினத்தையொட்டிவெளியிட்டுள்ளவாழ்த்துச் செய்தியில் நாட்டில் பங்காற்றியவிடுதலைப் போராட்டவீரர்கள் சட்டமேதைகள் யாவரையும் இந்ததருணத்தில் நினைவுகூற கடமைப்பட்டுள்ளதாகக் கூறியுள்ளார் நாட்டின் வளா்ச்சிக்காகநம்மமுழுமையாகஅா்ப்பணித்துக் கொள்ள இந்நாளில் உறுதியேற்போம் என்றும் திருபன்வாரிலால் புரோஹித் கேட்டுக் கொண்டுள்ளார் பிரதம் திருநரேந்திரமோடிமக்களிடையேமனம் திறந்தபேசும் மன் கிபாத் நிகழ்ச்சிஅகில இந்தியவானொலியில் நாளைமாலை ஆறு மணிக்குஒலிபரப்பாகிறது

தேசியவாக்காளர் தினம் இன்றுகொண்டாடப்படுகிறது இதனையொட்டிநாடுமுழுவதும் பல்வேறுவிழிப்புணா்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுவருகின்றன இந்நாளையொட்டிபிரதமர் திருநரேந்திரமோடிவிடுத்துள்ளசெய்தியில் தேர்தல் நடவடிக்கைகள் வெளிப்படையாகநடைபெறுவதைஉறுதிசெய்வதற்காகதேர்தல் ஆணையம் மேற்கொண்டுவரும் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியவைஎன்றுகுறிப்பிட்டுள்ளார் சென்னையில் நடைபெற்றநிகழ்ச்சியில் மாநிலஆளுநர் திருபன்வாரிலால் புரோஹித் வாக்காளர் உறுதிமொழிசெய்துவைத்தாா் தேர்தல் பணிகளைசிறப்பாகமேற்கொண்டதற்காகதிருநெல்வேலிமாவட்டஆட்சியர் திருமதிசில்பாபிரபாகர் சதிஷூக்குமுதல் பரிசினைஆளுநர் வழங்கினார்

வங்கி கல்வி செய்தி வேலைவாய்ப்பு பயணம் தொடர்பான இணையதளமுகவரிகள் இதில் இடம்பெற்றுள்ளன

இந்தியாவில் கரோனாவைரஸ் காய்ச்சலினால் யாரும் பாதிக்கப்படவில்லைஎன்றுமத்திய அரசுகூறியுள்ளது

கரோனாதொற்றினால் யாரும் பாதிக்கப்படவில்லைஎன்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் முன்னெச்சரிக்கைநடவடிக்கையாகத்தான் சீனாவில் மேற்கொண்ட பயணம் இருவர் மருத்துவமனையில் அமைதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்தியமருத்துவக் குழுமத்துக்குஉட்பட்டபரிசோதனைகூடங்களில் கரோணாவைரஸ் பாதிக்கப்பட்டதாஎன்பதைகண்டறிவதற்கானசோதனைமேற்கொள்வதற்குதேவையானஅனைத்துநடவடிக்கைகளு ம் மேற்கொள்ளப்பட்டுள்ளன

நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் ஜல்லிக்கட்டுதற்போதுநடைபெற்றுவருகிறது

பத்துக்கும் மேற்பட்டவிரர்களுக்குசிறகாயங்கள் ஏற்பட்டன

இந்த இல்லிக்கட்டுபோட்டியைக் காணநாமக்கல் ஈரோடு சேவம் கற்றவட்டாரங்களிலிருந்துளராளமானபொதமக்கள் பார்வையிட்டனர்

முன்னதாகமருத்துவபரிசோதனைகளும் செய்யப்பட்டன

நாள்தோறும் மூவாயிரம் முதல் நாள்காயிரம் மெட்ரிக் டன் நெல் இவற்றின் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டுவருகிறது

இலங்கையில் நடைபெற்றசன்டையின்போதுகாணாமல் போனஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் குறித்தஉரியவிசாரணைநடத்தப்பட்ட பின்னரே இறப்புச் சான்றிதழ் வழங்கப்பட்டிருப்பதாகஅந்நாட்டுஅதிபர் திருகோத்தபையாராஜபக்ஷே கூறியுள்ளாா் இது தொடர்பாகஊடகங்களில் வெளியானசெய்திகளுக்குவிளக்கம் அளிக்கும் வகையில் அவர் இந்தஅறிக்கையைவெளியிட்டார்

ஆக்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியில் ராணிராம்பால் இரண்டுகோல் அடித்தார் டோக்கியோஒலிம்பிக் தகுதிகானடேபுள் டென்னிஸ் போட்டியின் கால் இறுதிக்குமுந்தையகற்றுஆட்டங்களின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியாதோல்வியடைந்தது